பிரக்சாரம் இன்றுமாலையுடன் நிறைவடைகிறது

இரண்டுதீவிரவாதிகள் கட்டுக் கொல்லப்பட்டனர்

திருவெங்கையாநாயுடு கூறியுள்ளார் இலங்கைநாடாளுமன்றத்தைஅந்நாட்டுஅதிபர் திருமைதிரிபாலசிறிசேனாகலைத்துள்ளார்

வித்தியாசத்தில் நியுசிலாந்தைவென்றது

இதையொட்டிஅந்ததொகுதிகளில் இறுதிக்கட்டபிரச்சாரத்தில் பல்வேறுகட்சிகளின் தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளஎட்டுமாவட்டங்களுக்குஉட்பட்ட நக்ஸனலட் இந்ததொகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

இதற்கிடையேபிஜேபிதேர்தல் அறிக்கையைஅக்கட்சியின் தலைவர் திருஅமித்ஷா இன்றராய்ப்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வெளியிடுகிறார்

நிவாஷ் சுட்ப்பேரவைத் தொகுதியில் குறைந்தஅளவாக இரண்டுபேர் மட்டுமேவேட்புமனுதாக்கல் செய்துள்ளனா் வேட்புமனுக்கள் பரிசீலனைநாளைமறுநாள் நடைபெறவுள்ளது

மிசோராம் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கானவேட்புமனுதாக்கல் நேற்றுடன் முடிவடைந்தது

இந்தமாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரமும் தீவிரமடைந்துள்ளதாகஅவர் மேலும் கூறுகிறார்

ஊடகங்கள் மற்றும் செய்திநிறுவனங்கள் இதனைமுழுமையாகபின்பற்றவேண்டுமென்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது

உயிரிழந்ததீவிரவாதிகளின் அடையாளத்தைகானும் நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டிருப்பதாகஅவர் மேலும் கூறுகிறார்

அமைதிக்காக இந்தியாதொடர்ந்துகுரல் கொடுத்தவருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பேச்சுவார்த்தை மூலமேபிரச்சினைக்குதீர்வுகாண முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் நாட்டிற்குபெருமைதேடித் தருவதாகவும் அவர் கூறினார் புதிய இந்தியாவைஉருவாக்குவதற்காகமத்தியஅரசுமேற்கொண்டுவரும் நடவடிக்கைகளில் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களும் பங்கேற்கவேண்டுமென்றுதிருவெங்கையாநாயுடு கேட்டுக் கொண்டார் ஒருங்கிணைந்தசோதனைசாவடிமற்றும் எல்லைநிர்வாகத் திட்டப் பணிகளின் செயலாக்கம் குறித்துமத்தியஉள்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆய்வு மேற்கொண்டாா் திட்டப்பணிகளைகுறித்தகாலத்திற்குள் நிறைவேற்றுமாறுஅதிகாரிகளுக்குஅவர் அறிவுறுத்தினார் ஒருங்கிணைந்தசோதனைச் சாவடிஅமைப்பதற்கானபணிகள் ஐந்துஎல்லைப்பகுதிகளில் முடிவடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இலங்கைநாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிக்கையை அந்நாட்டு அதிபர் திருமை திரி பாலசிறிசேனாவெளியிட்டுள்ளார் நாடாளுமன்றதேர்தல் அடுத்தஆண்டு ஜனவரிமாதம் ஐந்தாம் தேதிநடைபெறம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கானவேட்புமனுதாக்கல் இம்மாதம் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இலங்கைபிரதமராக புதியதாகநியமிக்கப்பட்டதிருராஜபக்ஷே போதியநாடாளுமன்றஉறுப்பினா்களின் ஆதரவைபெறமுடியாதசூழ்நிலையில் திருமைதிரிபாலசிறிசேனா இந்நடவடிக்கையைஎடுத்துள்ளார் இதன்காரணமாகஅந்நாட்டில் நிலவிவரும் அரசியல் குழப்பம் உச்சக்கட்டத்தைஎட்டியுள்ளது இலங்கைநாடாளுமன்றத்தைஅந்நாட்டுஅதிபர் கலைத்திருப்பது ஜனநாயகபடுகொலையாகும் என்றுதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாவின் கூறியுள்ளார் தொடர்பாக இன்றுஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் இப்பிரச்சினையில் இவ மத்திய அரசுதலையிட்டுகடும் கண்டனத்தைதெரிவிக்கவேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ளார்

திருநெல்வேலியில் டெங்கு மற்றும் பன்றக் காய்ச்சல் குறித்தவிழிப்புணர்வு முகாமில் கலந்தகொண்டுபேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

முதல்கட்டமாகநான்குகிலோமீட்டர் நீளத்திற்குமின்வேலிஅமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

அதன் காரணமாகஅவைதிரும்பிச் செல்லும் என்றும் அமைச்சர் கூறினார்

இந்தியா சிங்கப்பூர் இடையேயானகூட்டுகடற்பயிற்சி இன்றுஅந்தமான் கடற்பகுதியில் தொடங்குகிறது

அமெரிக்கா சீனா இடையேயானவர்த்தகமோதல் பிரச்சினைக்குபேச்சுவார்த்தைகள் மூலம் சுமூக தீர்வுகாணப்படும் என்று இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன இரு நாடுகளுக்கிடையேநேற்றுவாஷிங்னில் நடைபெற்றபேச்சுவார்த்தைக்குப் பின்னர் நடைபெற்றசெய்தியாளர்கள் சந்திப்பில் இதுதெரிவிக்கப்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையேயானவா்த்தகமோதல் உலகஅளவில் பாதிப்பைஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டது

ஐரோப்பிய யுனியனிலிருந்தபிரிட்டன் வெளியேறுவதுதொடர்பானபிரச்சினைகாரணமாகஅவர் தமதுபதவியைராஜிநாமாசெய்துள்ளார் அமெரிக்காவின் கலிபோர்னியாமாகாணத்தில் காட்டுத் தீயினால் ஒன்பதுபோ உயிரிழந்தனர்

காட்டுத்தீயைகட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரா்கள் ஈடுபட்டுள்ளனா் ஜோா்டானில் வெள்ளம் காரணமாக ஏழு பேர் உயிரிழந்தனா் நாலாயிரத்திற்கும் மேற்பட்டசுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாகமீட்கப்பட்டனா் மழைப்பொழிவு காரணமாகஏற்பட்ட இந்தவெள்ளத்தின் காரணமாகபாதிக்கப்பட்டவர்களைமீட்பதற்காகஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட்டுவருகின்றன

முதல் இரண்டுபோட்டிகளிலும் வெற்றிபெற்று இந்தியாதொடரைகைப்பற்றியுள்ளது ஐ எஸ் எஸ் கால்பந்தபோட்டியில் கொல்கத்தா இன்று புனேஅணியைஎதிர்கொள்கிறது ப்ரோகபடிலீக் போட்டியில் இன்றுநடைபெறஉள்ளஆட்டங்களில் பாட்னா பெங்கால் அணியையும் மும்பை குஜராத் அணியையும் எதிர்கொள்கின்றன